முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்துவதை தடுக்கவே கேரள அரசு பொய்யான தகவல்களை தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி

தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் துப்புரவு பணியாளர் பாதுகாவலர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை திரு

வங்காள விரிகுடா பகுதியில் அமைதி வளம் நீடித்த வளர்ச்சியை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இணைந்து பிம்ஸ்டெக் நாட்டுத்தலைவர்கள் இன்று உறுதியேற்றுள்ளனர்

ஐகார்த்தா ஆசிய விளையாட்டு போட்டியின் மகளிர் ஸ்குவாஷ் குழு போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது

எடப்பாடி

சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் எந்த முறையில் நடத்தப்பட்டாலும் அதனை சந்திக்க தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார் மாநிலத்தில் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாக கூறிய அவர் வேளாண்மை போக்குவரத்து மின்சாரத்துறைகளில் அகில இந்திய விருதுகளை தமிழக அரசு பெற்றிருப்பதாக சுட்டிக்காட்டினார் மாணவர்களின் விவசாயிகள் உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டிருப்பதாக எடுத்துரைத்த அவர் மருத்துவ துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் தமிழகம் தனிமுத்திரை பதித்து வருவதாக தெரிவித்தார்

சுற்றுச்சூழலை கருதி பிளாஸ்டிக் இல்லா தமிழகம் என்ற நிலை வரும் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் என்று தெரிவித்த அவர் இந்த திட்டத்தை செயல்படுத்த மாநில அளவில் தலைமை செயலர் தலைமையிலும் மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலும் வழிகாட்டுதல் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றாக துணிப்பை வாழை இலை ஆகிய பொருட்களுக்கு மாற மக்கள் முன்வரவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் சேலம் மாநகராட்சியில் பொலிவுறும் நகரம் திட்டத்தின்கீழ் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய அவர் அடுத்த இரண்டாண்டுகளில் சேலம் மாநகராட்சி முன்னோடி நகரமாக உருவெடுக்கும் என்றார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் நாமக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாணவர் சேர்க்கை குறைந்த பள்ளிகளை கண்டறிந்து சேர்க்கையை மேம்படுத்த வழிவகை செய்யப்படும் என்று கூறினார்

தங்கமணி திருமதி

சண்முகம் தமிழகத்தில் பெரிய மாவட்டங்களை பிரித்து புதிய மாவட்டங்களை உருவாக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சட்ட அமைச்சர் திரு

சண்முகம் தெரிவித்துள்ளார் விழுப்புரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலம் முழுவதும் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்து ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் இதன் ஒருபகுதியாக முதலமைச்சர் வரும் திங்கட்கிழமை விழுப்புரத்தில் நேரில் ஆய்வுப்பணிகளை மேற்கொள்வார் என்றும் குறிப்பிட்டார் விழுப்புரம் திண்டிவனம் பகுதிகளில் அறிவிக்கப்பட்டுள்ள பாதாள சாக்கடை திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவா்களும் வாக்காளர் வரைவு பட்டியலை வெளியிடுகின்றனர் முன்னதாக வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்தியபிரதா சாகு தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது

மமமமம வருமான வரி வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவு பெறுகிறது இன்றைக்குள் வருமான வரி தாக்கல் செய்யாவிட்டால் அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும் வருமானவரித்துறை எச்சரித்துள்ளது

பிம்ஸ்டெக் உறுப்பு நாடுகளான பங்களாதேஷ் பூடான் இந்தியா மியான்மர் நேபாளம் இலங்கை தாய்லாந்து உறுப்பு நாடுகள் இந்த பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டன வங்காள விரிகுடா பகுதியில் அமைதி வளம் நீடித்த வளர்ச்சியை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திரமோடியுடன் இணைந்து பிம்ஸ்டெக் உறுப்பு நாட்டு தலைவர்களும் உறுதியேற்றனர்

வேகமாக வளரும் இந்தியாவின் பொருளாதார பயன்களை தொலைதுார பகுதிகளில் உள்ள மக்களும பெறும் வகையில் இந்த திட்டம் துவங்கப்படுகிறது

இதற்காக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மைக் பாம்பியோ பாதுகாப்பு அமைச்சர் ஜிம் மேட்டிஸ் ஆகியோர் இந்தியா வருகின்றனர்